இந்திய பொருளாதாரம் வலிமைமிக்கது என்றும் தேக்க நிலையிலிருந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் பிறப்பிக்கப்பட்ட அனைத்து தடை உத்தரவுகளையும் ஒரு வாரத்திற்குள் மறுபரிசீலனை செய்யுமாறு அம்மாநில நிர்வாகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அஸ்ஸாம் மாநிலம் குவாஹாத்தியில் மூன்றாவது கேவோ இந்தியா விளைாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன இந்தியா இலங்கை இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று புனேயில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் இந்திய பொருளாதாரம் வலிமையாளதாக உள்ளதாகவும் தேக்கநிலை சீரடைந்து விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசிய அவர் கற்றுலா ஊரக மேம்பாடு உள்கட்டமைப்பு மற்றும் வேளாண் உற்பத்தி துறைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்றும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தாா் ஐந்து ட்ரில்லியன் டாவர் இலக்கை அடைவதற்கு மத்திய அரசு அனைத்து தரப்பினருடனும் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகக் கூறினார் பொருளாதார நிபுணர்களுடனும் வர்த்தகர்களுடனும் கலந்து ஆலோசித்து ஆழ்ந்த ஆய்வுக்குப் பின்னரே இந்த இலக்கை அடைவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உண்மை நிலைக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு தொழிலதிபர்கள் முயற்சி செய்ய வேண்டமென்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் நாட்டின் நலனை கருதி ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலம் வளர்ச்சி காண வேண்டுமென்று பிரதமர் வலியுறுத்தினார் ஐம்மு கஷ்மீரில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுகளை ஒரு வாரத்திற்குள் மறு பரிசீலனை செய்யுமாறு அம்மாநில நிர்வாகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அளைத்து இடங்களிலும் இன்டர்நெட் சேவைகளை மீன்டும் வழங்குமாறும் மருத்துவமனைகள் கல்வி நிலையங்கள் போன்ற அடிப்படை தேவைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருமாறும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் திரு என் வி ரமணா திரு ஆர் சுபாஷ்ரெட்டி மற்றும் திரு பி ஆர் கவாய் ஆகியோர் அடங்கிய அமா்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது இன்டர்நெட் சேவையை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் அதற்கு தடை விதிப்பது தொடர்பாகவும் உத்தரவு பிறப்பிப்பதற்கு நீதிமன்ற ஆலோசனையை நாட வேண்டுமென்றும் நீதிபதி திரு ரமணா தெரிவித்தார்

நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாடாளுமன்றம் மற்றும் சுட்டப்பேரவைகளில் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடுடை மேலும் பத்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வகை சட்டத்திருத்தத்துக்கும் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று தெரிகிறது குஜராத் மாநிலம் வதோதராவில் ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாதி என்ற சந்தேகிக்கப்பட்ட ஜாபா் அலீன் முகமது ஹாலிக் என்பவரை அம்மாநில தீவிரவாத எதிர்ப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் தில்லியில் உள்ள சிறப்பு காவல் பிரிவுக்கு அவர் அனுப்பப்பட்டுள்ளார் குஜராத் மாநிலத்தில் ஐ எஸ் ஐ எஸ் தொடர்புடைய அமைப்பை உருவாக்க திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் பல்வேறு கொலைக் குற்றங்கள் மற்றும் தீவிரவாத செயல்களில் தொடர்புடைய ஐந்து போ் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடன் இந்த நபரும் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது

வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது பற்றிய தகவல்களை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க இலவச தொலைபேசி வசதி செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அறிவித்துள்ளது

ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழத்தில் நடந்த சம்பவங்களுக்குப் பின்னர் முதல் முறையாக அக்கல்லூரியின் பேராசிரியர்கள் சங்க உறுப்பினர்களும் மாணவர்கள் சங்க உறுப்பினர்களும் மத்திய உயர்கல்வித்துறை செயலர் திரு அமித் காரேயை சந்தித்தனர் வளாகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு தீாவு காண வேண்டுமென்று அவர்கள் வலியுறுத்தினர் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்றும் தொடரும் என்று அரசு கூறியுள்ளது தில்லியில் உள்ள ஜவறர்வால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்த வன்முறைக்கு பிஜேபி காரணம் என்று காங்கிரஸ் கூறி வரும் குற்றச்சாட்டை அக்கட்சி முற்றிலும் மறுத்துள்ளது இது தொடர்பாக செய்தியாள்களிடம் பேசிய பிஜேபி யின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பிரகாஷ் ஜவடேக்கர் பல்கலைக்கழகத்தில் செயல்படும் மாணவர் சங்கங்கங்கள் இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவை என்றும் குழப்பத்தை ஏற்படுவதவதற்கு அவர்கள்தான் காரணம் என்றும் குற்றம்சாட்டினார்

மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது

இவற்றில் குடும்பத் தலைவரின் செல்பேசி எண் கழிப்பிடம் பற்றிய தகவல் தொலைக்காட்சி இன்டர்நெட் வாகனங்கள் குடிநீர் ஆதாரம் போன்றவை குறித்து கேள்விகள் கேட்கப்படும் இந்த கணக்கெடுப்பு மொபைல் தொலைபேசி ஆப் மூலம் மேற்கொள்ளப்படும் என்று மக்கள் கணக்கெடுப்பு ஆணையர் கூறியுள்ளார்

அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்கும் நிதி ஆதாரங்களை வெளிப்படையாக்குவதற்கு தேர்தல் பத்திரங்கள் வெளியிடப்படுவதாக அமைச்சகம் கூறியுள்ளது

க்நாடக பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான கௌரி லங்கேஷின் கொலை வழக்கை விசாித்து வரும் சிறப்பு புலனாய்வுக் குழு ருஷிகேஷ் தேவ்திக்கா் என்ற முரளி யை கைது செய்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் மாவட்டத்தில் கத்ராஸ் என்ற இடத்தில் பதுங்கி இருந்த தேவ்திக்கரை நேற்று சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் கைது செய்தனர்

ஈரான் மீது தாக்குதல் நடத்தவதற்கு அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது

அமெிக்காவுக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பது தவிர்

போர் பதற்றத்தை குறைப்பதற்கு திரு ட்டிரம்ப் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வன்முறையை தவிர்க்க வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார்

ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழா நாளை மாலை தொடங்குகிறது குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் திருக்கோவிலில் ஆருத்ரா திசனம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று சித்திரசளப அமைந்துள்ள குற்றாலம் குற்றாலநாதர் திருக்கோவிலிலும் திருவாதிரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனம் இன்று நடைபெற்றது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகள் இன்று மாலை அஸ்ஸாம் தலைநகர் குவஹாத்தியில் தொடங்குகிறது தொடக்க நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இந்த விளையாட்டு போட்டிகளுக்கான முதன்மை நிர்வாக அதிகாரி திரு அவினாஷ் ஜோஷி தெரிவித்தாா் இன்று மாலை நடைபெறும் தொடக்க விழா நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜீஜூ உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்

இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது

இதனை எஃப்எம் ரெயின்போ மற்றும் கூடுதல் அலைவரிசையில் கூட்கலாம்